பொது முடக்க விதிமுறைகளை முழுமையாகப் பின்பற்றா விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி எச்சரித்துள்ளார் ஆரோக்யசேது செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார்

கொரோனா வைரஸ் பரவலைப் பொருத்து சிவப்பு ஆர்ஞ்ச் மற்றும் பச்சை மண்டலங்களாக பிரிக்கப் பட்டுள்ள பகுதிகளில் இடத்திற்கு ஏற்றாற் போல சில தளர்வுகளையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது அத்தியாவசியப் பொருட்கள் போக்குவரத்திற்கு எந்தவித தடையும் கிடையாது பேருந்து ரயில் மற்றும் விமானப் போக்குவரத்து மேலும் இரு வாரங்களுக்கு தடை செய்யப் பட்டுள்ளது பள்ளிகள் வணிக வளாகங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் கமூக கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்த ஏற்கனவே விதிக்கப் பட்டுள்ள தடைகள் தொடரும்

ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இந்த குழுக்கள் பல்வேறு மாநிலங்களுக்குச் சென்று கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையில் அந்தந்த மாநில மருத்துவக் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றும்

சென்னைக்கு நியமிக்கப் பட்டுள்ள குழுவில் ஜிப்மர் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் டாக்டர்

பழனிவேல் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் புதுச்சேரியில் பொது முடக்க உத்தரவுகளை முழுமையாகக் கடைபிடிக்காமல் தளர்வுகளை சாதகமாகப் பயன்படுத்தி அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி எச்சரித்துள்ளார்

ஆனால் இன்று புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் துணிக் கடைகள் உள்ளிட்ட பல்வேறு கடைகள் திறக்கப்பட்டு பொது மக்கள் தாராளமாக வெளியில் வந்தனர் அங்கு வந்த முதலமைச்சர் திரு நாராயணசாமி பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிக்கவும் முகக் கவசம் அணியவும் வலியுறுத்தினார்

தற்போது ஆரஞ்ச் மண்டலத்தில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசம் சிவப்பு மண்டலமாக மாறக்கூடிய அபாயம் உள்ளதாக சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் அச்சம் தெரிவித்துள்ளார்

அதன் முடிவுகள் வரவுள்ள நிலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி மக்கள் கூட்டம் அதிகமாக வீதியில் இருப்பதை தாம் நேரில் கண்டதாகக் குறிப்பிட்டார் கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப் பட்டோர் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

தேசிய உணவுப் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே அரிசி பெற்றுவந்த பயனாளிகளுக்கு அரிசி வழங்கப் பட்டுள்ளதாகவும் மீதம் உள்ளவர்களுக்கு வழங்குவதற்குத் தேவையான அரிசியை மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குனர் திரு

புதுச்சேரியில் அரிசி வினியோகம் குறித்து துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென்று அதிமுக சட்டமன்றக் குழுத் தலைவர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு வறுமைக் கோட்டிற்குக் கீழே உள்ள மக்களுக்கு வினியோகிப்பதற்காக அனுப்பிய அரிசியை குடோனுக்கு கொண்டு சென்றது

கொரோனா தொற்று பரவலில் இருந்து சுயமாக பாதுகாத்துக் கொள்ள ஆரோக்யசேது செயலியை அரசு ஊழியர்கள் தனியார் நிறுவன பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பதவிறக்கம் செய்துகொள்ள வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அர்ஜுன் சர்மா தெரிவித்துள்ளார்

பணியாளர்கள் தனிமனித இடைவெளியைக் கடைபிடித்து

பொது முடக்க விதிமுறைகளை முழுமையாகப் பின்பற்றா விட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி எச்சரித்துள்ளார் ஆரோக்யசேது செயலியை அனைவரும் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது